பிரதமர் திரு

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தேஜஸ் அதிநவீன போர் விமானத்தில் இன்று சோதனை பயணம் மேற்கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அறுபத்து ஒன்பதரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல் தீயணைப்புதுறை கட்டிடங்களை காணொலி மூலம் இன்று திறந்துவைத்தார்

சீன ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி

பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இன்று நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் பிஜேபி தொண்டர்களிடையே உரைநிகழ்த்துகிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சா் திரு தேவேந்திர

பட்னாவிஸ் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிய மகா ஜனதேஷ் யாத்திரை இன்றுடன் நிறைவடைவதையொட்டி இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த யாத்திரை விதர்பா பகுதியில் உள்ள அமராவதி மாவட்டத்தின் மொஜ்ஹாரியிலிருந்து தொடங்கியது பிரதமர் ஆற்ற உள்ள இன்றைய உரை விரைவில் தேர்தல் களம் காணும் மகாராஷ்டிர மாநிலம் பிஜேபி தொண்டர்களிடையே மேலும் உத்வேகத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மக்கள் குறிப்பாக இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கு சிகரெட் ஊறுவிளைவிப்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

இந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

ரிப்போ வட்டி விகிதம் சார்ந்த நடவடிக்கைகள் சிறுவர்த்தகம் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் நுண் நிதிநிறுவன நடைமுறைகள் வங்கி இணைப்பு போன்றவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

வெங்கய்ய நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோருடன் இருதரப்பு பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து அவர் விரிவாக விவாதிக்கிறார்

புதுதில்லியில் நடைபெறும் இந்திய மங்கோலிய வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார்

எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆயுதப்பூஜைக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சா் திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபாவளிக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்

அனைத்து தொலைதூர மாவட்டங்களிலும் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றார்

லாரி வேலைநிறுத்தம் மத்திய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கோரி நாடுமுழுவதும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர்

இதன் காரணமாக தமிழகத்தில் நான்கரை லட்சம் லாரிகள் ஓடவில்லை

இதன்காரணமாக சரக்கு பொருட்களை கையாள்வது தடைபட்டிருப்பதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேங்கியுள்ளன

முன்னதாக காட்பாடி ரயில்நிலையத்தை ஆய்வு செய்த அவர் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் தங்கும் வசதிகளை பார்வையிட்டதோடு ரயில்வே மேம்பாலத்தையும் ஆய்வு செய்தார்

விரைவில் இது புறநகர் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றார்

சிவா இன்று தொடங்கி வைத்தார்